நாடாளுமன்ற சட்டமன்ற நடவடிக்கைகளை முடக்குவது ஜனநாயத்தை முடக்குவதற்கு சமமானது என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு

ஹைதராபாத்தில் இன்று அதிகாலை காலமானார்

உட்பட எட்டு பதக்கங்களை வென்றுள்ளது

பிரதமர் திரு

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு தொடர்ந்து இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற பின்பு பிரதமர் பங்கு பெறும் இரண்டாவது மனதின் குரல் நிகழ்ச்சி இதுவாகும் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள் தூர்தர்ஷன் மற்றும் யூ டியூப் அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும் பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி ஒலிபரப்புகிறது

கார்கில் வெற்றி இந்தியாவின் வலிமை உறுதிப்பாடு மற்றும் திறமையை பறைசாற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தீவிரவாதத்தை பரப்புவதற்காக சில நாடுகள் மீண்டும் மறைமுக போரில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதபோன்ற முயற்சிகளை முறியடிக்க சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டதாகவும் பிரதமர் கூறினார் போர் என்பது ஒரு அரசாங்கத்தால் மட்டும் நடத்தப்படுவது அல்ல என்றும் ஒட்டுமொத்த நாடும் அதில் பங்கேற்பதாகவும் குறிப்பிட்ட திரு நரேந்திர மோடி எனவே கார்கில் வெற்றி இந்தியர் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த வெற்றி என்றும் தெரிவித்துள்ளார் கார்கில் போர் உச்சத்தில் இருந்தபோது தாம் கார்கில் பகுதிக்கு சென்றதை நினைவு கூர்ந்த பிரதமர் இது தமக்கு யாத்திரை போன்றது என்றும் கூறினார்

ராம் நாத் கோவிந்த் இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் செல்கிறார் தமது பயணத்தின் முதற்கட்டமாக பெனின் நாட்டிற்கு செல்லும் திரு ராம்நாத் கோவிந்த் அந்நாட்டு அதிபர் திரு

போர்ட்டோனோவோவில் அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் உரையாற்றும் குடியரசுத் தலைவர் பின்னர் அங்கிருந்து காம்பியா செல்கிறார் தமது பயனத்தின் நிறைவாக கினியா செல்லும் அவர் பல்வேறு இருதரப்பு உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் நாடாளுமன்றம் மற்றும் சுட்டமன்ற நடவடிக்கைகளை முடக்குவது ஜனநாயத்தை முடக்குவதற்கு சம்மானது என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் மும்பையில் மகாராஷ்ட்டிர மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஜனநாயக விருதுகளை வழங்கிப்பேசிய அவர் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சிலரது நடத்தை தம்மை மிகவும் கவலையடையச் செய்துள்ளது என்றார் விதிகளையும் மரபுகளையும் மதிக்காமல் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்துவது வேதனை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆளும் கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் ஒருவரை ஒருவர் எதிரியாக கருதக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார்

வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார் நாட்டில் எந்தவொரு உரிமையும் நிரந்தரமானதல்ல என்றும் அவை சமூக பொருளாதார சூழலுக்கு ஏற்ப மாறுபடக்கூடியவை என்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார் தில்லி பல்கலைக்கழகத்தில் இந்தியாவில் உள்ள உரிமைகள் தொடர்பான நூலை வெளியிட்டுப் பேசிய அவர் அரசியல் சுட்டம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளைச் சார்ந்தது என்பதால் அரசியல் சாசனத்தின் தன்மை பற்றி மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அறிவுறுத்தியதாக தெரிவித்தார் ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள் என்றும் திரு பிரணாப் முகர்ஜி குறிப்பிட்டார் மக்களுக்கு தரமான சுகாதார சேவைகளை வழங்கி நாட்டில் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் தற்போதைய மத்திய அரசு நகர்ப்புற மறுபுனரமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங்பூரி கூறியிருக்கிறார் அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்துள்ள அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலாவது பதவிக்காலத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார் தற்போதைய இரண்டாவது பதவிக்காலத்தில் திட்டப் பணிகளை நிறைவேற்றி முடிக்க முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது என்றார் தூய்மை இந்தியா இயக்கம் பற்றி குறிப்பிட்ட அவர் கழிவுகளிலிருந்து உரம் தயாரிக்கப்படுவதுடன் மின்சார உற்பத்தி செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ஜெய்பால் ரெட்டி ஹைதராபாத்தில் இன்று அதிகாலை காலமானார்

ஆந்திர மாநில சுட்டப்பேரவை உறுப்பினராகவும் மக்களவை உறுப்பினராக ஐந்து முறையும் பதவி வகித்துள்ள அவர் இருமுறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்துள்ளார் ஐ கே குஜரால் தலைமையிலான ஐக்கிய முன்னணி அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பனியாற்றியுள்ள ஜெய்பால் ரெட்டி மன்மோகன் சிங் தலைமையிலான காஙகிரஸ் அமைச்சரவையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தள்ள அவர் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் எத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டாலும் அஇஅதிமுகவையோ தமது தலைமையிவான அரசையோ வீழ்த்த முடியாது என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் வேலூர் மக்களவைத் தொகுதி அடுஅதிமுக கூட்டணி சார்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஆரித்து ஆம்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த தேர்தலில் திமுக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வெற்றி பெற்றுள்ளது என்றார் ஆனால் அஇஅதிமுகவைப் பொறுத்தவரை நிறைவேற்றக்கூடிய வாக்குறதிகளை மட்டுமே அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார் அஇஅதிமுகவில் சாதாரண தொண்டர்களும் உயர்ந்த நிலையை எட்ட முடியும் என்பதற்கு தாமே உதாரணம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழ்மொழி மிகவும் பழமையான மொழி என்று மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் திருவள்ளர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள பருத்திப்பட்டு ஏரியில் ஆயிரம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்மொழி தொன்மையான மொழி என்று பிரதமரே கூறியிருப்பதாக சுட்டிக்காட்டினார்

பாண்டியராஜன் தெரிவித்தார்

தமிழ்மொழியை இழிவுப்படுத்தும் எண்ணம் தமிழக அரசிற்கு கிடையாது சமுதாயத்திற்கு ஏற்ற கல்வியை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு இயக்குநர் திரு விப்ழளிச்சாமி கேட்டுக் கொண்டுள்ளார் தருமபுரியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற தலைமை ஆசிரியர்களுக்கான புத்தாக்கப் பயிற்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் சவால்கள் நிறைந்த உலகத்தில் ஆசிரியர்கள் சரியான தொழில்நட்பங்களைப் பயன்படுத்தி மாணவர்களுக்கு கல்வி புகட்ட வேண்டும் என்றார் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் தான் முன்மாதிரியாகத் திகழ வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் இருவரிச் செய்திகள் ஐ நா சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோதிக்கு அந்நாட்டின் ஹூஸ்டன் நகரில் உள்ள டெக்ஸாஸ் இந்திய அமைப்பு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க தீர்மானித்துள்ளது

மெக்ஸிகோ உடனான எல்லைப்பகுதியில் தடுப்புச்சுவர் அமைப்பது என்ற அதிபர் திரு டோனால்டு ட்ரம்பின் திட்டத்திற்கு

நாட்டில் பட்டியல் இன மக்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் குறைந்து வருவதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத்தலைவர் திரு

முருகன் கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் பாங்காக்கில் நடைபெற்ற தாய்லாந்து ஒப்பன் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் நான்கு வெள்ளி மூன்று வெண்கலம் என எட்டு பதக்கங்களை வென்றுள்ளது